இந்தியராணுவத்தின் வலிமையைபறைசாற்றும் பல்வேறுவாகனங்கள் அணிவகுப்பில் இடம்பெற்றன

குடியரசுதினஅணிவகுப்பில் முதல்முறையாகரஃபேல் போர் விமானம் இடம்பெற்றிருந்தது போர்விமானத்தின் முதல் பெண் விமானியானபாவனாகாந்த் இந்தஅணிவகுப்பில் கலந்துகொண்டார்

முதல் முறையாகமுப்படைகளிலும் பெருமளவில் தகவல் தொழில்நுட்பபயன்பாட்டைவிளக்கும் வகையில் பல்வேறுஊர்திகளும் அணிவகுப்பில் இடம்பெற்றன

சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலை கலாச்சாரம் கயசார்பு இந்தியா டிஜிட்டல் இந்தியா புதிய இந்தியா உள்நாட்டுஉற்பத்திக்குஊக்கம் அளித்தல் பொருளாதாரமுன்னேற்றம் உள்ளிட்டவற்றைவிளக்கும் வகையில் இந்தஊர்திகள் அமைக்கப்பட்டிருந்தன

அணிவகுப்பின் நிறைவாகரஃபேல் போர் விமானங்கள் வானில் கம்பீரமாகஅணிவகுத்துவந்தன

சென்னைகடற்கரைகாமராஜர் சாலையில் காந்திசிலைஅருகேநடைபெற்றவண்ணமிகுவிழாவில் ஆளுநர் திருபன்வாரிலால் புரோகித் தேசியகொடியைஏற்றிவைத்துமரியாதைசெலுத்தினார் முப்படையினர் மத்தியரிசர்வ் காவல்படை தமிழககாவல்துறையின் கமாண்டோபிரிவு சிறப்பு காவல்படை பெண் காவலர்கள் தீயணைப்பு மற்றும் வனத்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையைஅவர் ஏற்றுக்கொண்டார் இந்தநிகழ்ச்சியில் தமிழகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி துணைமுதலமைச்சர் திருஒபன்னீர்செல்வம் சட்டப்பேரவைத் தலைவர் திருதனபால் சென்னைஉயர்நீதிமன்றதலைமைநீதிபதி சஞ்சீப் பானர்ஜி நீதிபதிகள் மாநிலஅமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் குடியரசுதினத்தைமுன்னிட்டு வீரதீரசெயல்களுக்கானபதக்கங்களும் மதநல்லிணக்கத்திற்குபாடுபட்டவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன

மதநல்லிணக்கத்திற்கானகோட்டைஅமீர் பதக்கம் கோவையைச் சேர்ந்ததிருஅப்துல் ஐபாருக்குவழங்கப்பட்டது

சென்னை புனிததோமையார் மலைகாவல் ஆய்வாளர் மகுஉஸ்வரி சேலம் உதவிஆய்வாளர் திருசெல்வராஜ் திருவில்லிபுத்தூர் தலைமைகாவலர் திருசண்முகசுந்தரம் திருவண்ணாமலைதலைமைகாவலர் திருராஜசேகரன் ஆகியோருக்குகாந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்பட்டது காவல்துறையினரின் சாகசநிகழ்ச்சிகள் தஞ்சைதென்னகபண்பாட்டுமையம் மற்றும் செய்திமக்கள் தொடர்பு துறைஏற்பாடுசெய்திருந்தகலைநிகழ்ச்சிகளும் நடைபெற்றன

மாவட்டஆட்சியர்கள் தேசியகொடியைஏற்றிவைத்துகாவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையைஏற்றுக்கொண்டனர் மாவட்டஅளவில் பல்வேறுதுறைகளில் சிறப்பாகசெயல்பட்டவர்களுக்குபரிசுகளையும் அவர்கள் வழங்கினர் மத்திய மாநிலஅரசுஅலுவலகங்களிலும் பொதுத்துறைநிறுவனங்களிலும் குடியரசுதினவிழாசிறப்பாககொண்டாடப்பட்டது பத்மவிருதுகள் பெறுவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளதமிழகத்தைசேர்ந்தபல்வேறுதுறைகளைசேர்ந்தவர்களுக்குழுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி துணைமுதலமைச்சர் திருஒபன்னீர்செல்வம் திமுகதலைவர் திருமு க ஸ்டாலின் உட்படபல்வேறுகட்சித்தலைவர்களும் வாழ்த்துக்களைதெரிவித்துள்ளனர்